நாட்டின் மிகப்பெரிய அளவிலான ஊரக சுகாதார ஆய்வுப்பணிகள் இன்று தொடங்குகின்றன

பவானி சாஹர் அணை நன்செய் பாசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டது விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெறுமாறு அமைச்சர் திரு

செங்கோட்டையன் அறிவுறுத்தியுள்ளார்

இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்குகிறது

மத்திய குடிநீர் மற்றும் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் நடைபெறும் இந்த ஆய்வுப்பணிகள் இம்மாதம் இறுதிவரை மேற்கொள்ளப்படும் சுகாதார நிலைகளின் அடிப்படையில் மாவட்டங்களின் தரம் இந்த ஆய்வின் நிர்ணயிக்கப்படும் ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் கழிவறைகள் கட்டுமானம் மற்றும் அதன் பயன்பாடு பொது இடங்களில் கழிவறைகள் செயல்பாடு முறைகள் குடிமக்களின் கருத்துக்கள் போன்றவற்றின் அடிப்படையில் இந்த தரம் நிர்ணயம் நடைபெறும் இந்த ஆய்வின் மூலம் மேம்படுத்தப்பட்ட சுகாதார சேவைகளில் கட்டமைப்பு மேம்பாடு வளர்ச்சிபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

சுகாதார ஆய்வுப்பணிகளில் மக்கள் தங்களை இணைத்துக்கொண்டு ஒத்துழைப்பு நல்கவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்

மாநிலங்களவை எதிர்கட்சித்தலைவர் திரு குலாம்நபி ஆசாதும் இதற்கு ஆதரவு தெரிவித்தார் தேசிய குடிமக்கள் பதிவேடு பிரச்சினையின் போது திரு அமீத்ஷா ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்ததாக திரு

அப்போது குறுக்கிட்டு பேசிய அவைத்தலைவர் அவை பதிவேடுகளை கண்காணித்து இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததோடு குடிமக்கள் பதிவேடு பிரச்சினை குறித்து திரு அமீத்ஷாவை தொடர்ந்து பேச அழைப்பு விடுத்தார் அமீத்ஷா பேச முற்பட்டபோது காங்கிரஸ் மற்றும் பிற எதிர்கட்சி உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர் விவாதத்தை சில உறுப்பினர்கள் விரும்பவில்லை என தெரிவதாக குறை கூறிய திரு வெங்கய்ய நாயுடு இதுகுறித்து திரு ஆனந்த் ஷர்மாவிற்கு எச்சரிக்கை விடுத்தார் இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களை அடுத்து அவைத்தலைவர் நண்பகல் வரை அவையை ஒத்திவைத்தார்

மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை சீன அதிபர் ஸீ ஜிங் பின் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்தியா சீனா இடையேயான டோக்லாம் எல்லை பிரச்னைக்கு சுமூகமான தீர்வு காணப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்

செங்கோட்டையனும் கே

கருப்பணனும் தண்ணீர் திறந்துவைத்தனர்

அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் கூடுதலாக குளங்களை சேர்க்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தால் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

ஊடக வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

இதுதொடர்பாக திரு சிதம்பரம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஜாமீன் மனு விசாரணை மேற்கொண்ட நீதிபதி ஏ

இதற்கான தகவல் மாணவர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்பப்பட்டுள்ளது கலந்தாய்வில் பங்கேற்க வருபவர்கள் தமிழ்நாடு பி

இதையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கய்ய நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில் சுதந்திர போராட்டத்தில் சுதேசி இயக்கத்தின் வலுவான ஆதரவாளராகவும் வெளிநாட்டு பொருட்களின் புறக்கணிப்பாளராகவும் தீவிர தேசியவாதியாகவும் சமூக சீர்திருத்த வாதியாகவும் திகழ்ந்தவர் திலகர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்

ம க நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாஸ் குறை கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவிரி கிளை ஆறுகள் மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாரி சீரமைப்பதுடன் வாய்ப்புள்ள இடங்களில் தடுப்பணைகள் கட்டி காவிரி நீர் கடலுக்கு செல்வதை தடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

காயமடைந்த ஒருவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காரில் வந்தவர் குடிபோதையில் இருந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

இது குறித்து திருச்சி மருத்துவக்கல்லூரி மருத்துவமனை டீன் டாக்டர் அனிதா எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்

இதையொட்டி மாநிலம் முழுவதும் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தஞ்சையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு செந்தில்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார்

இதனால் ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது

செந்தில்குமார் தெரிவித்துள்ளார்